சுகாதார அமைச்சா் டாக்டர் ஹா்ஷ்வா்தன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் கொரோனா வராமல் தடுப்பதற்கு தேவையான வைரஸ் அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப் பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் கூறியுள்ளார்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது மகாத்மா காந்தியின் நினைவுதினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளா்

கோவை மகுரை திருச்சி விமான நிலையங்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திருமதி பீலா ராஜேஷ் கூறினார்

கிருச்சி மதுரை அளைத்து எர்போர்டுவையும்

முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வாா்டு ஒன்று திறக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்

இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான உஹானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது

இதுவரை ஒருவருக்கு கூட இந்த நோய் தொற்று காணப்படவில்லை என்று சுகாதார அமைச்சள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கா் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று கூறினாா்

பெண்கள் பாதுகாப்பாகவும் சுட்ட ரீதியாகவும் கருகலைப்பை செய்து கொள்வதற்கும் இதற்கான சிகிச்சைய முறையாக பெறுவதற்கும சுட்ட திருத்த மசோதா வகை செய்வதாக அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேக்கர் தெரிவித்தார் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய மருத்துவ கல்வி முறையை முறைப்படுத்தி தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இம்மசோதா வகைசெய்கிறது இந்திய மருத்துவ முறைகளுக்கு மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுட்ட ரீதியாக பொறுப்பாக்குவதற்கும் இந்த மசோதா வகைசெய்கிறது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நியாயமான விலையில் மருத்துவ வசதி கிடைப்பதை தேசிய ஆணையம் ஊக்குவிக்கும் மருத்துவ கல்வியின் தரம் ஆய்வு மற்றும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் மேற்கொள்ளும் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள வோமியோபதி மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்தக் கூட்டத்தொடரில் நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்

இதுதொடர்பாக மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளது மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வாவும் இன்று மாலை அனைத்துக்கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் இந்தக் கூட்டத்தில் மக்களவையை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்துக் கட்சித்தலைவா்களின் ஒத்துழைப்பையும் அவர் கோருவார் மாநிலங்களவைத் தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடுவும் இன்று அனைத்துக்கட்சி கூட்டத்தை நடத்துகிறார்

இந்த தினம் தியாகிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது தில்லியில் காந்தியடிகளின் சமாதி அமைந்துள்ள ராஜ்காட்டில் சா்வ சமய பிராா்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது

சென்னையில் நேற்று அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த விசாரணை நியாயமாக நடைபெறுவதற்கு உதவியாக சும்பந்தப்பட்ட துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாரை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த இந்த விசாரணையை உயா்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்றும் அவா் கேட்டுக்கொண்டுள்ளார் இருவரி செய்திகள் குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக இந்தியாவிற்கு எதிராக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தை அடுத்து வாக்கெடுப்பு வரும் மார்ச் மாதம் வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான திட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது

இவங்கையில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் தொடர்பாக முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே யின் அறிக்கையை அந்நாட்டு குற்றப் புலனாய்வுத் துறை பதிவு செய்தது பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் திரு அருண் சிங் தேர்தல் நடத்தை நெறிகளை மீறியதாக கூறி அதற்கு விளக்கமளிக்குமாறு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பீகாரில் ஐக்கிய ஜனதாதள் துணைத்தலைவா் திரு பிரஷாந்த் கிஷோா் பொதுச்செயலாளா் திரு பவன்குமார் வர்மா ஆகியோர் கட்சிவிரோத நடவடிக்கைகளுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் பதவியிடங்களுக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு மற்றும் அதுதொடர்பான நடவடிக்கைகள் அனைத்தும் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கரூர் புதுகோட்டை மாவட்ட அரசுப் பள்ளிகளில் போலீஸ் க்ளப் விரைவில் தொடங்கப்படும் என்று திருச்சி சரக டி ஐ ஜி பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார்

நான்காவது போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது ஐதராபாத்தில் நடைபெறும் பிரிமீரியர் பேட்மிண்ட்டன் லீக் போட்டியில் பி வி சிந்து நா்த்இஸ்டர்ன் வாரியர்ஸ் அணியின் மிஷல் லீ யிடம் தோற்றுப்போனார்